தொகுப்புத் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது

இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

நான்காவது பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட்டில் இன்று தில்லி ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன

அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தீன்தபாள் அந்திபோதயத் திட்டம் மற்றும் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் போன்ற பணிகள் இந்த சிறப்பு தொகுப்புத் திட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த மூன்று யூனியன் பிரதேசங்களிலும் மத்திய அரசு நிதியுதவியுடன் மேலும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்தார் பள்ளி கல்வியில் கற்றல் மற்றும் கற்பித்தல் திறனை மேம்படுத்த வகை செய்யும் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

இந்தத் திட்டம் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் ஒரு முக்கிய மைல் கல்லாக திகழும் என்றும் அமைச்சர் கூறினார் வளர்ச்சி வங்கி உதவியுடன் தமிழகம் குஜராத் உட்பட ஐந்து இதேபோன்ற திட்டம் ஆசிய மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்தார்

நலிவுற்ற மக்களை பொருளாதார ரீதியாகவும் ஊட்டச்சத்து ரீதியாகவும் வலுவாக்கும் பணிகளை சீரிய முறையில் செயல்படுத்தி வரும் இந்த அமைப்புடன் இந்தியா நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது

தெலங்காளா மாநில தலைநகர் ஹைதராபாத் உட்பட மாநிலத்தின் பல பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ள நீர் வீடுகளில் புகுந்ததால் தாழ்வான பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் ஹைதராபாத்தில் உள்ள நிவாரண முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனா் பல இடங்களில் வீடுகளின் தரைதளம் மட்டுமின்றி முதல் தளம் வரையும்கூட மழை நீர் புகுந்துள்ளது பல ஏரிகள் நிறைந்துள்ளதால் ஹைதராபாத்தை கற்றியுள்ள பகுதிகளில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் பல நதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஒடுகிறது ஆந்திர பிரதேசத்திற்கும் தெலங்காளாவிற்கும் இடையேயான நெடுஞ்சாலையில் வெள்ளநீர் தேங்கி இருப்பதால் வாகனங்கள் நத்தைபோல் ஊர்ந்து செல்கின்றன மாநில நகா்புற நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே தர்க்க ராமராவ் வெள்ள நிலைமையை ஹைதராபாத்தில் உள்ள மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கவனித்து வருகிறாா் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதற்கு குடியரசு துணைத்தலைவா் திரு எம் வெங்கையா நாயுடு கவலை தெரிவித்துள்ளாா் தெலங்கானா ஆந்திரபிரதேசம் கா்நாடகா ஒடிஸா மாநிலங்களில் களமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் தம்மை துயரப்படுத்தியுள்ளதாக அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் களமழைக்கு வாய்ப்புள்ளதாகவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு நாளை வரை மீனவர்கள் செல்வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் தென்மேற்கு வங்ககடல் பகுதியில் அடுத்த இருதினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

தற்போது பீகார் அமைச்சரவையில் இடம் பெற்றுள்ள திரு கிருஷ்ணகுமார் ரெட்டி திரு வினோத் நாராயண் ஜா ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது திரு நீரஜ்குமார் சிங் திரு வினய் பிகாரி ஆகியோருக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது பீகா் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இணையவழிப் பொதுக்கூட்டங்கள் தற்போது திறந்தவெளி பொதுக்கூட்டங்களாக தீவிரமடைந்துள்ளன

ஆனால் தற்போது திறந்தவெளி பொதுக்கூட்டங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது

சென்ளை வியாசர்பாடியில் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் சவாவான பணியை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வரும் ஆண்டில் நடைபெற உள்ள தமிழக சட்டமன்றத் தேர்தலில் அஇஅதிமுக வின் முதல்வர் வேட்பாளராக தற்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு தமது பாராட்டுக்களை தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார்

சென்ற மாதம் நடைபெற்ற நீட் தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கான தேர்வு இன்று நடைபெற்றது

சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் இழப்பீட்டில் எழுந்துள்ள பற்றாக்குறையை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக மாநில அரசு தேர்ந்தெடுத்த விருப்பத்தின் அடிப்படையில் இந்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

தபாயில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது எகிப்து ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்